ஆதார் பதிவு நிறுவனங்களுக்குநேரடியாகமேற்பார்வையிட்டபின்னரே அங்கீகாரம் வழங்கப்படும் என்றுமத்தியமறைமுகவரிமற்றும் கங்கவரிவாரியம் தெரிவித்துள்ளது உத்தரபிரதேசமாநிலம் ஆக்ராவில் பசிபட்டினிகாரணமாகஐந்துவயதுசிறுமிஉயிரிழந்தசம்பவம் தொடர்பாகஅந்தமாநிலஅரசுபதிலளிக்குமாறுமத்தியமனிதஉரிமைஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

ஆசியவிளைாயாட்டில் பதக்கம் வென்றதடகளவீரர் டுட்டிசந்த் தனக்கு அர்ஜூனா விருதுகிடைத்திருப்பதுஒலிம்பிக் விளையாட்டில் கூடுதல் உத்வேகத்துடன் விளையாடுவதற்குதம்மைஊக்கப்படுத்தும் என்றுநம்பிக்கைதெரிவித்துள்ளார்

தகுதிபடைத்தஅளைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதுபோலவேரேஷன் அட்டை இல்லாதமாற்றுத் திறனாளிகளும் பயன் பெறுவதற்கேதுவாகரேஷன் அட்டைகளைவழங்க வேண்டும் என்றுமத்தியஉணவுத் துறைஅறிவுறுத்தியுள்ளது இந்தநடவடிக்கைகளுக்குமுன்னுரிமைஅளிக்குமாறுவலியுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாதிட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கும் மாற்றுத்திறனாளிகளுக்குஉணவு சுயசார்பு பொருட்கள் வழங்குவதற்குவழிவகைசெய்யுமாறுஉத்தரவிடப்பட்டுள்ளது

இல்லாமல் செய்யும் அட்டை ஜிஎஸ்டி பதிவு ஆதார் நிறுவனங்களுக்குநேரடியாகமேற்பார்வையிட்டபின்னரே அங்கீகாரம் வழங்கப்படும் என்றுமத்தியமறைமுகவரிமற்றும் சுங்கவரிவாரியம் தெரிவித்துள்ளது ஆதார் என் கொண்டு ஜி எஸ் டி பதிவு செய்பவர்கள் வழக்கம்போலசெயல்படலாம் என்றுவாரியம் கூறியுள்ளது

காங்கிரஸ் கட்சியின் செயற்குழுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது

திருமதிசோனியாகாந்திதொடா்ந்துதலைவராகநீடிக்கவேண்டுமென்றுகட்சியில் ஒருதரப்பினரும் திருராகுல்காந்திமீண்டும் தலைவராகபொறுப்பேற்கவேண்டுமென்றுமற்றொருதரப்பினரும் வலியுறுத்திவருகின்றனர் திருமதிசோனியாகாந்தி இந்நிலையில் இடைக்காலதலைவர் பதவியிலிருந்துவிலகியதாகவெளியானதகவல்களைஅக்கட்சியின் செய்திதொடர்பாளர் திருரன்தீப் சிங் கர்ஜிவாலாதிட்டவட்டமாகமறுத்துள்ளார் பிஜேபி யின் மாநிலசெயற்குழுக் கூட்டம் இன்றுநடைபெறுகிறது

பிஜேபிதலைவர் திரு ஜெ பிநட்டாமற்றும் அக்கட்சியின் தேசியபொதுச்செயலாளர் திருமுரளிதரராவ் ஆகியோர் இதில் உரையாற்றுகின்றனர் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் சட்டப் பேரவைத் கேர்தல் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

பிஹார் ஜார்கண்ட் மத்தியபிரதேசம் ஒடிசா ராஜஸ்தான் மற்றும் உத்தரபிரதேசம் ஆகியமாநிலங்களில் இதற்கானபணிகள் மேற்கொள்ளப்பட்டன பெயர்ந்ததொழிலாளர்களின் நலனைக் கருதிஉருவாக்கப்பட்டுள்ளதிட்டங்களின் டுடம் முன்னேற்றத்தைமத்தியரயில்வேஅமைச்சர் திரு பியூஷ் கோயல் மேற்பார்வையிட்டுவருகிறார்

ரயில்வேலெவல் க்ராசிங் அதற்கானசாலைகள் ரயில் நிலையங்களுக்குச் செல்வதற்கானசாலைகள் ரயில்வேநிலத்தில் மரம் நடும் பணிகள் போன்றதிட்டங்கள் இந்தமாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டுவருகின்றன உத்தரபிரதேசமாநிலம் ஆக்ராவில் பசிபட்டினிகாரணமாகஐந்துவயதுசிறுமிஉயிரிழந்தசம்பவம் தொடர்பாகஅந்தமாநிலஅரசுக்குமத்தியமனிதஉரிமைஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது செய்தித் தாளில் வெளியாள இந்தசம்பவத்தையடுத்துஉடனடியாகமனிதஉரிமைஆணையம் மாநிலதலைமைச் செயலாளருக்குநோட்டீஸ் அனுப்பியதுடன் நான்குவாரகாலத்திற்குள் இதற்கானவிரிவானபதிலளிக்குமாறுஆணையம் தெரிவித்துள்ளது

இத்தகையசும்பவங்கள் மீண்டும் நிகழாதவாறுபார்த்துக் கொள்ளவேண்டும் என்றுமாநிலதலைமைச் செயலாளர் அனைத்துமாவட்ட அதிகாரிகளுக்கும் உத்தரவிடுமாறுஉத்தரவில் கூறப்பட்டுள்ளது மத்தியமாநிலஅரசுகள் மக்களின் நலனுக்காகஏராளமானதிட்டங்களைசெயல்படுத்தியபோதும் இத்தகையசம்பவங்கள் நிகழ்வதைஏற்கமுடியாதுஎன்றுஆணையம் தெரிவித்துள்ளது

நேற்றுகோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் இந்தநோய் தொற்றுபரிசோதனைக்கானமுடிவுகளைஆன்லைன் மூலம் வழங்க நடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

உயரிழப்புகளும் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகசுகாதாரத்துறைதெரிவித்துள்ளது

இந்தநோய் மேற்பட்டபரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மத்தியஅரசுகூறியுள்ளது

திரைப்படமற்றம் நாடுமுவதும் தொலைக்காட்சிபடப்பிடிப்புகளுக்குஅனுமதிஅளிக்கப்படுவதாகமத்தியதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேக்கர் அறிவித்துள்ளார் இதுதொடர்பானவிரிவானவழிகாட்டுநெறிமுறைகள் வெளியிடப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பானபணிசூழ்நிலையைஉறுதிசெய்யவேண்டுமென்றநோக்கில் இவை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

இரண்டாவதமாடியில் நிகழ்ச்சியின் போதுஒரேவாசல் வழியாகஅவைரும் வெளியேறமுற்பட்டதைபடுத்துநெரிசலில் சிக்கியவர்கள் உயிரிழந்தனர்

இந்தியாவின் தடகளவீரர் டுட்டிசந்த் தனக்கு அர்ஜூனா விருதுகிடைத்திருப்பதுஒலிம்பிக் விளையாட்டில் கூடுதல் உத்வேகத்துடன் விளையாடுவதற்குதம்மைஊக்கப்படுத்தும் என்றுநம்பிக்கைதெரிவித்துள்ளார்

உலகின் முதல்நிலைடென்னீஸ் விளையாட்டுவீரர் நோவக் ஜோகோவிச் கழுத்துவலிகாரணமாகஏடிபிசாலஞ்சர் வெஸ்டர்ன் மற்றும் சதர்ன் ஒபன் போட்டிகளின் இரட்டையர் ஆட்டத்திலிருந்துவிலகுவதாகஅறிவித்துள்ளார்